பாகிஸ்தான் தீவிரவாதிகளுக்கு புகலிடம் அளித்து வருவதாக ஐரோப்பிய யுனியன் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குறை கூறியுள்ளனர் கஷ்மீர் விவகாரத்தில் இந்தியாமேற்கொண்ட நடவடிக்கைக்கு அவர்கள் ஆதரவு தெரிவித்துள்ளார் பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத்சிங் உள்நாட்டிலேயே வடிவமைக்கப்பட்ட போர் விமானத்தில் இன்று பயணம் மேற்கொண்டார்

புதுதில்லி வருகிறார் உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் பஜ்ரங் புனியா கால் இறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார் இனி விரிவான செய்திகள் பாகிஸ்தான் தீவிரவாதிகளுக்கு புகலிடம் அளித்து வருவதாக ஐரோப்பிய யுனியன் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குறை கூறியுள்ளனர்

கஷ்மீர் விவகாரத்தில் இந்தியாமேற்கொண்ட நடவடிக்கைக்கு அவர்கள் ஆதரவு தெரிவித்தனர் சா்வதேச வேண்டுகோளையும் மீறி பாகிஸ்தான் தீவிரவாதிகளுக்கு ஆதரவு அளித்து வருவதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குற்றம்சாட்டினர் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தேஜஸ் போர் விமானத்தில் இன்று பயணம் மேற்கொண்டார்

தமது வாழ்நாளில் மறக்கமுடியாத நிகழ்வு இது என்று அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் உள்நாட்டிலேயே வடிவமைக்கப்பட்ட இந்த போர் விமானத்தை கொள்முதல் செய்வதற்கு தென்கிழக்கு ஆசிய நாடுகள் விரும்பம் தெரிவித்துள்ளதாக திரு ராஜ்நாத் சிங் கூறினார் பாதுகாப்பு ஆராய்ச்சி மேம்பாட்டு நிறுவனம் ஏற்பாடு செய்துள்ள கண்காட்சியையும் அமைச்சர் பார்வையிட உள்ளார் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் பொதுத்துறை வங்கிளின் தலைமை நிர்வாகிகளுடன் இன்று புதுதில்லியில் ஆலோசனை நடத்துகிறார் சிறு குறு தொழில் துறையினருக்கு வழங்கப்படும் கடன் உதவி வங்கி சேவைகளை வாடிக்கையாளர்களின் இல்லங்களுக்கே கொண்டு செல்லுவது உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து இக்கூட்டத்தில் விவாதிக்கப்படுகிறது

குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் குடியரசு துணைத்தனாவர் திரு வெங்யைா நாயுடு பிரதம் திரு நரேந்திரமோடி ஆகியோரை மங்கோலிய அதிபர் சந்தித்து பேச்சு நடத்தவுள்ளார் இரு நாடுகளின் வர்த்தக அமைப்புக் கூட்டத்திலும் அவர் பங்கேற்கவுள்ளார் மாற்றுத்திறனாளிகளின் வசதிக்காக தகவல் நிர்வாக கட்டமைப்பு ஒன்றை மத்திய அரசு ஏற்படுத்தியுள்ளது புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சமூக நீதித்துறை அமைச்சள் திரு தாவா்சந்த் கெலாட் இந்த கட்டமைப்புக்கான இணைதளத்தை தொடங்கி வைத்தாா் நாட்டு மக்கள் அனைவருக்கும் தடையற்ற மின்சாரத்தை வழங்குவதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாக மின்துறை அமைச்சர் திரு ஆர் கே சிங் கூறியுள்ளார்

ஜம்மு கஷ்மீர் மற்றும் லடாகில் மின் விநியோகம் முன் எப்போது இல்லாத அளவிற்கு மேம்படும் என்றும் தெரிவித்தார் நிகழ்ச்சியில் பேசிய திரு சத்தியபால் மாலிக் ஜம்மு கஷ்மீர் வளர்ச்சிக்காக பல்வேறு வளர்ச்சி திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக கூறினார் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு கஷ்மீரை சேர்ந்த மக்கள் இந்த திட்டங்களை அறிந்து பாகிஸ்தானுக்கு எதிராக திரும்புவார்கள் என்று கூறினார் மின்னணு சிகரெட் உற்பத்தி மற்றும் விற்பனையை தடை செய்வதற்கு அவசர சட்டத்தை மத்திய அரசு பிறப்பித்துள்ளது

இதனை மீறுபவர்களுக்கு சிறை தண்டனையும் அராதமும் விதிப்பதற்கு இதில் வகை செய்யப்பட்டுள்ளது இந்த தடையை மீறும் முதல் முறை குற்றவாளிகளுக்கு ஒராண்டு சிறைத்தண்டனையும் ஒரு வட்சம் ரூபாய் அபராதமும் விதிக்கப்படும்

மத்திய அமைச்சரவை இந்த அவசர சட்டத்திற்கு நேற்று ஒப்புதல் அளித்தது மத்திய அரசின் மோட்டார் வாகன சட்டத்தில் திருத்தங்களை மேற்கொள்ள வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் வாரிகளின் ஒரு நாள் வேலை நிறுத்தப்போரட்டம் தற்போது நடைபெற்று வருகிறது மாநிலம் முழுவதும் கமார் நான்கு வட்சத்திற்கும் மேற்பட்ட வாரிகள் இந்த போராட்டத்தில் பங்கேற்றுள்ளன இந்த போராட்டத்துக்கு வாரி உரிமையாளர்கள் சம்மேளனம் ஆதரவு தெரிவித்துள்ளது

உத்ரகாண்ட் மாநிலத்தைச் சேர்ந்த விவசாயி ஒருவரின் உழைப்பை எமயமாகக் கொண்டு இந்த குறும்படம் தயாரிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் தீபாவளி பண்டிகையையாட்டி சிறப்பு பேருந்துகளை இயக்குவது பற்றி போக்குவரத்துத் துறை அமைச்சா் திரு எம் ஆர் விஜயபாஸ்கா் அதிகாரிகளுடன் ஆவோசனை நடத்தி வருகிறாா் சென்னையில் நடைபெற்று வரும் இக்கூட்டத்தில் எத்தனை நாட்களுக்கு இந்த சிறப்பு பேருந்துகளை இயக்குவது என்பது குறித்து விவாதிக்கப்பட்டு வருகிறது

இதன்மூலம் ஏற்றுமதி இறக்குமதி வாய்ப்பு கூடுதலாக ஏற்படும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

இந்த தாக்குதல் சம்பவத்துக்கு தாலிபான் பொறுப்பேற்றுள்ளது

தேசிய பாதுகாப்புப்துறை அலுவலகத்தின் சுற்றுச்சுவரும் இந்த தாக்குதலில் சேதமடைந்தது தமிழகத்தில் அடுத்த சில தினங்களுக்கு மழை நீடிக்கும் என்று சென்னை வாளிலை ஆய்வு மையத்தின் துணைத்தலைமை இயக்குநர் திரு பாலச்சந்திரன் கூறியுள்ளார் இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்

ஆசிய வாலிபால் சாம்பியன் போட்டியின் காலிறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று தென்கொரியாவை எதிர்கொள்கிறது

சீன ஒபன் பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் செட்டி இணை தோல்வியடைந்தது